சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறா்

என்று மின்குறை அமைச்சா் திரு

தங்கமணி உறுதி அளித்துள்ளார்

சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அவசர கால கடன் உதவிகளை வழங்குவதில் வங்கிகள் எளிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் இனி விரிவான செய்கிகள் தமிழக முதலமைச்ச் திரு

இதை தொடர்ந்து பிற்பகல் அவர் எடப்பாடி செல்ல உள்ளதாகசெய்திகள் தெரிவிக்கின்றன

தமிழகத்தில் சென்னை தவிர இதர மாவட்டங்களில் இன்று காலை முதல் ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன

சென்னை தவிர பிற மாவட்டங்களில் நோய்த்தொற்று கட்டுக்குள் இருப்பதால் ஆட்டோக்களை இயக்க அரசு அனுமதி அளித்தது இம்மாவட்டங்களில் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மட்டுமே ஆட்டோக்களை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ ஒட்டுநர் தவிர ஒரு பயணி மட்டுமே ஆட்டோவில் பயணம் செய்ய வேண்டும் இருவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அரசு விதித்த நிபந்தனைகளின்படி ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறதா என்பதை போக்குவரத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள் உலக ககாதார அமைப்பின் நிா்வாகக் குழுத் தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சள் டான்டர் ஹர்ஷ்வர்தன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் டாக்டர் ஹர்ஷ்வர்தனுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் உழைப்பினாலும் கடனமான திறமையாலும் மத்திய அமைச்சா் திரு ஹா்ஷ்வா்தன் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருப்பது நமது நாட்டிற்கே பெருமை என்றும் தமிழக மக்கள் மற்றும் மாநில அரசின் சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அந்த செய்தியில் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் விவசாயிகள் நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டத்தில் குமாரபாளையம் திருச்செங்கோடு நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டப்பணிகள் நான்கு மாதங்களில் முடிவடையும் என்றும் கூறினார்

விஜயபாஸ்கா் கூறியுள்ளாா்

தமிழக காவல் துறையின் கட்டுப்பாட்டு எண் தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது

பால் தெரிவித்துள்ளார்

குழந்தைகளுக்கான தடுப்பு மருந்து பணிகளை மேற்கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது நோய்த்தொற்று இருந்தாலும் இப்பணிகள் எந்தவித தடையும் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

முதலில் நோய்த்தொற்று இல்லாத மற்றும் குறைவாக உள்ள பகுதிகளில் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதேநேரத்தில் தனிநபர் இடைவெளி கைகளை சோப்பு போட்டு கழுவுதல் உள்ளிட்ட சுகாதார நடைமுறைகளுடன் அனைத்து தடுப்பூசிகளை போடுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்தியஅரசு கூறியுள்ளது இப்பணிகளை மேற்கொள்ளும் போது அந்த இடத்தில் ஐந்து நபர்களுக்கு மேல் கூடுதவற்கு அனுமதிக்கக்கூடாது என்றும் ஒரு மீட்டர் இடைவெளியுடன் பணிகளை நடைபெறுவதை உறுதிபடுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அவசர கால கடன் உதவி வழங்குவதில் வங்கிகள் எளிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சள் திருமதி நிா்மலா கீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இது தொடர்பாகவும் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டங்கள் தொடர்பாகவும் அமைச்சர் நேற்று பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அதில் பேசிய அமைச்சர் தொழில் நிறுவனங்களுக்கு தாமதிக்காமல் கடன் உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன் பிரதமரின் ஏழைகளுக்கான நல உதவித்திட்ட்தின்கீழ் ஏழைகள் முதியோா் விதவைகள் உள்ளிட்டோருக்கு நிதியுதவி அளிக்கப்படுவதாக கூறினார் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி உள்ள பொதுத்துறை வங்கிகளை பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளா் சமுதாய வானொலி நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகா் கூறியுள்ளாா் நாடு முழுவதும் உள்ள சமுதாய வானொலி நிலைய நேயா்களுடன் அகில இந்திய வானொலி மூலமாக உரையாற்றிய அவர் இந்த வானொலி நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டம் ஒன்றை அரசு விரைவில் வெளியிடும் என்றார் மாற்றத்திற்கான முகவர்களாக சமுதாய வானொலி நிலையங்கள் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தாா்

சமுதாய வானொலி நிலையங்களில் வருவாயை பெருக்கும் வகையில் அவற்றுக்கான ஏழு நிமிட விளம்பர நேரம் பன்னிரெண்டு நிமிடமாக மாற்றஅரசு உத்தேசித்துள்ளது என்றும் அவர் கூறினார் சமுதாய வானொலி நிலையங்கள் வாயிலாக செய்திகளை ஒலிபரப்ப கோரிக்கை வந்துள்ளதாகவும் இந்த கோரிக்கையை அரசு நிச்சயம் பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

பாகிஸ்கான் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்

இந்தியாவுக்கு எதிராக இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகள் மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாலத்தீவு ஆதரிக்காது என்று ஐ

வுக்கான அந்நாட்டின் தூதர் தில்மீசா உசேன் தெரிவித்துள்ளார்

சண்முகம் வழங்கினார்

பெஞ்சமின் வழங்கினார் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் மின் இணைப்புகளில் கூடுதல் மின்சக்தி பெற விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது

கா்னா் சந்தை நாளை இயங்காது என்று மாவட்ட நிா்வாகம் அறிவித்துள்ளது